நடைபெறுகிறது கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் முறைப்படிமுதலமைச்சராகதேர்வாகிறார்

இடையேயானஐபிஎல் போட்டிஒத்திவைக்கப்பட்டுள்ளது

அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் மாலைஆறுமணிக்குசென்னைஅண்ணாஅறிவாலயத்தில் நடைபெற இருப்பதாகஅக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருதுரைமுருகன் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் திமுகசட்டமன்றக் கட்சித் தலைவராகதிரு மு க ஸ்டாலின் தேர்வாகவுள்ளார் அதைத் தொடர்ந்துஅரசுஅதிகாரிகளுடன் கலந்துபேசியபதவிப் பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கானதேதிமுடிவு செய்யப்படும் என்றுதிரு ஸ்டாலின் ஏற்கனவேகூறியிருந்தார் பதவிப் பிரமாணநிகழ்ச்சியைமிகவும் எளிமையாகஆளுநர் மாளிகையிலேயேநடத்தமுடிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்

அவர்களுடையஅறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் ஏற்றுசெயல்பட இருப்பதாகவும் அவர்கள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றவேண்டுகோளைஎடுத்துவைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் அடுத்தமுதல்வராகபதவியேற்கவுள்ளதிரு மு க ஸ்டாலினுக்குபல்வேறுகட்சித் தலைவர்களும் நேரில் சந்தித்துவாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் அவரைசென்னைஅண்ணாஅறிவாலயத்தில் இன்றுசந்தித்தமதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோ கூட்டாட்சிகொள்கை மதசார்பின்மை சமூக நீதி சமத்துவம் போன்றவற்றைகடைபிடிக்கஒட்டுமொத்ததேசமும் உற்றுநோக்கும் இடம் சென்னையாக இருக்கும் என்றார்

திரு ஸ்டாலினைவிடுதலைசிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் சந்தித்துவாழ்த்துத் கெரிவித்கார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் மாநிலநலன் சார்ந்தவிஷயங்களில் திரு ஸ்டாலின் சிறப்புடன் செயல்படுவார் என்றார் தமிழகம் கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் பிஜேபியின் முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாகஅவர் கூறினார் தமிழகமுதலமைச்சராகபொறுப்பேற்கவுள்ளதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலினுக்குகாங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர் திரு ப சிதம்பரம் வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் அவர் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் மேற்குவங்கமுதல்வர் செல்விமம்தாபானர்ஜி பிஜேபியின் பல்வேறுநெருக்குதலுக்குமத்தியிலும் போராடிமிகப்பெரியவெற்றியைபெற்றுள்ளார் என்றுகுறிப்பிட்டுள்ளார் அகில இந்தியஅளவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒருங்கிணந்துசெயல்படவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார்

அவர்கள்இன்றவெளியிட்டுள்ளஅறிக்கையில் தழைத்துவேரூன்றி இருக்கும் ஆல்போல் அனைத்திந்திய அண்ணாதிராவிடமுன்னேற்றக் கழகம் தொடர்ந்துமக்கள் பணிகளை ஆற்றுவதற்கும் கட்சியைகட்டிக்காக்கும் கடமையைதோளோடுதோள் நின்றுஉழைப்பதற்கும் அதன் உறுப்பினர்கள் உறுதியேற்கவேண்டும் என்றுகுறிப்பிட்டுள்ளனர் அரசுநிதியுதவிபெறும் கூட்டுறவு சங்கஊழியர்களைஅரசுஊழியர்களாகவேகருதவேண்டும் என்றுசென்னைஉயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது

இன்றுகொல்கத்தாவில் நடைபெற்றதமதுகட்சிசட்டமன்றஉறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் முதலமைச்சராகமுறைப்படிதேர்வானார் இதையடுத்து இன்றிரவு அவர் ஆளுநரைசந்தித்தமீண்டும் ஆட்சிஅமைக்கஉரிமைகோரவுள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடிமருத்துவப் பணியாளர்களின் தேவைகுறித்துதில்லியில் மூத்தஅதிகாரிகளுடன் இன்றுஆலோசனைநடத்தினார் இக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு எடுக்கப்பட்டது மருத்துவக் கல்விமுடிக்கும் தருவாயில் உள்ளமாணவர்களைகோவிட் சிகிச்சையில் ஈடுபடுத்தவும் இதில் முடிவு செய்யப்பட்டது இந்நோய்க்குசிகிச்சைவழங்க அதிகஎண்ணிக்கையில் தகுதிவாய்ந்தமருத்துவர்கள் கிடைப்பதைஉறுதிசெய்வதற்காகமுதுகலைமருத்துவப் படிப்புக்கானநீட் ஙழைவுத் தேர்வைகுறைந்ததநான்குமாதங்களுக்குஒத்திவைக்கவும் முடிவு செய்யப்பட்டது அடுத்ததாகதேர்வு நடத்துவதற்குமுன்பு மாணவர்களுக்குகுறைந்ததுஒருமாதகாலஅவகாசம் வழங்கப்படவுள்ளது முதுகலைமுத்துவப் படிப்புக்கு புதிதாகமாணவர்கள் சேரும் வரைதற்போதுமுதுகலை இறதியான்டுபயின்றுவரும் மாணவர்கள் தொடர்ந்துபயிற்சிமருத்துவர்களாகபனியாற்றஅனுமதிப்பதுஎன்றும் முடிவு செய்யப்பட்டது

இவற்றைகொண்டுசெல்வதற்குவரும் அக்டோபர் இறுதிவரைமாநிலங்களுக்கு இடையேயான ஜிஎஸ்டி வரியிலிருந்துவிலக்குஅளிக்கப்பட்டுள்ளது மேலும் கோவிட் தடுப்பூசிகள் மருத்துவ ஆக்ஸிஜன் அதனைதயாரிப்பதற்னனகருவிகள் ஆக்ஸிஜன் எடுத்துக் செல்வதற்கானக்ரையோஜெனிக் டேங்குகள் போன்றவற்றைமாநிலங்களுக்கு இடையேகொண்டுசெல்ல ஜூலை இறுதிவரைவிலக்குஅளிக்கப்பட்டுள்ளது ஏற்களவே இவற்றுக்கு இறக்குமதிதீர்வையாகிய சுங்கவரியிலிருந்துவிலக்குஅளிக்கப்பட்டிருப்பதுகுறிப்பிடத்தக்கது கோவிட் தடுப்பூசிபோட்டுக் கொள்வதுபாதுகாப்பானதுஎன்றுதடுப்பூசிஎடுத்துக் கொண்டநாகப்பட்டினத்தைசேர்ந்தபயனாளிஒருவர் தனதுஅனுபவத்தைபகிர்ந்துகொண்டுள்ளார்

மேற்குதொடர்ச்சிமலையொட்டியுள்ளபகுதிகளில் பெய்துவரும் கனமழைகாரணமாகதேனிமாவட்டம் சோத்துப்பாறைஅணைஅதன் முழு கொள்ளளவைநெருங்கிவருகிறது இதனால் பகுதிகளில் வசிக்கும் கரையோப் மக்களுக்குவெள்ள அபாயஎச்சரிக்கைவிடப்பட்டுள்ளதாகஎமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார்